நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பன்வாரிலால் புரோகித் கூறியுள்ளார் தமிழகத்திலும் புதுவையிலும் தைப்பூசத் திருநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்தியாவும் இலங்கையும் இணைந்து தீவிரவாதத்தை திறம்பட்ட முறையில் எதிர்த்து வருவதாகவும் தீவிரவாத எதிர்ப்பில் இரு நாடுகளுக்குமான ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் திரு

இன்று புதுடெல்லியில் இலங்கை பிரதமர் திரு மகிந்த ராஜபக்சே வை சந்தித்து பேசிய அவர் பின்னர் வெளியிட்ட அறிக்கையில் இதை தெரிவித்தார் இந்தியாவும் இலங்கையும் இருதரப்பு உறவுகளை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்ல உறுதிப் பூண்டுள்ளதாக அவர் கூறினார் இலங்கையின் வளர்ச்சியும் அமைதியும் இந்தியாவிற்கு மிக முக்கியம் என்று குறிப்பிட்ட அவர் அண்டை நாடுகளுக்கு முதல் முக்கியத்துவம் அளிப்பதான இந்தியாவின் கொள்கையில் இலங்கை உடனான உறவுகளுக்கு சிறப்பு முன்னுரிமை இருப்பதாக கூறினார் இலங்கைக்கு கடந்த ஆண்டு இந்தியா அறிவித்த புதிய கடன் வசதிகளால் வளர்ச்சிப் பணிகளில் இருநாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக சுற்றுலாத் துறை வாய்ப்புகள் குறித்தும் மக்கள் நிலையிலான தொடர்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் அண்டை நாடுகளுக்கு முதல் முன்னுரிமை அளித்து வருவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு மகிந்த ராஜபக்சே நன்றி தெரிவித்துக் கொண்டார் டெல்லி சட்டமன்றத் தேர்தலில் வாக்குபதிவு இன்று நடைபெற்றது

இறுதி வாக்குபதிவு சதவிகிதம் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன

இத்தேர்தலில் குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசு துணை தலைவர் திரு ஹமீத் அன்சாரி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் மத்திய அமைச்சர்கள் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆகியோரும் திருமதி சோனியாகாந்தி திரு ராகுல்காந்தி திருமதி பிரியங்கா காந்தி ஆகிய காங்கிரஸ் தலைவர்களும் தத்தம் வாக்குசாவடிகளில் வாக்களித்தனர் இன்று டெல்லி சட்டமன்றத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் செவ்வாய்கிழமை எண்ணப்படும் மத்திய பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் தொழில் வர்த்தகம் வங்கி காப்பீடு கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளின் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட் உத்தேசங்கள் குறித்து கலந்துரையாடிய அவர் பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் அனைத்து தரப்பினரின் நலன்களும் கருத்தில் கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார்

தற்போது நேரடி அன்னிய முதலீடுகள் அதிகபட்ச நிலைக்கு அதிகரித்து இருப்பதாகவும் அன்னிய செலாவணி கையிருப்பு வலுவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வருமான வரி முறையினால் வருமான வரிக் கணக்குகளை தாக்கல் செய்வது எளிமையாகும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்

மத்திய வருவாய்த் துறைச் செயலர் திரு

கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் வெளிநாட்டு நிறுவனங்கள் மீதான வரி அந்நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போது ஒப்புக் கொண்ட அதே அளவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தொடர்ந்து நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி நிலுவை தொகை விரைவில் வழங்கப்படும் என்றார்

மாநிலங்களுக்கு நிதிச் சுமை ஏற்படுத்தும் வகையில் பட்ஜெட் அமைந்திருப்பதாக கூறப்படுவது தவறு என்று நிதியமைச்சர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கான சோலார் பம்ப் திட்டத்திற்கு நிதியுதவி எவ்வளவு என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து வரும் போதே பட்ஜெட் குறித்து நிபுணர்கள் மற்றும் தொழில் வர்த்தக துறையினரின் கருத்துக்களை தாங்கள் கேட்டு வருவதாகவும் இப்புதிய முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேலும் கூறினார்

ராம்நாத் கோவிந்த் மலர் அஞ்சலி செலுத்தினார்

பன்வாரிலால் புரோகித் கூறியுள்ளார் ஏற்றுமதி நோக்கழுள்ள தொழில் பிரிவுகள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கான ஏற்றுமதி பெருக்க சபை சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த அமைப்பின் வருடாந்திர விருதுகளை வழங்கி அவர் உரையாற்றினார்

நல்லாட்சி மற்றும் திறம்பட்ட செயல்பாடுகளில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் தொழில் வர்த்தக துறையினருக்கு உகந்த சூழ்நிலை இருப்பதன் காரணமாகவே பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் பிரிவுகளை அமைப்பதாகவும் அவர் கூறினார்

தைப்பூசத் திருநாளான இன்று அறுபடை வீடுகள் உட்பட அனைத்து முருகன் கோவில்களிலும் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தலங்களில் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் புதுச்சேரியில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் உள்ள முருகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன காலாப்பட்டு பாலமுருகன் ஆலயத்திலும் தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை தமிழகத்தில் மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் இலங்கை தென்ஆப்பிரிக்கா கனடா மொரிஷியஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் அங்குள்ள தமிழ் சமூகத்தினரால் பராம்பரிய முறையில் தைப்பூசத் திருநாள் கொண்டாடப்பட்டது

ஜோதி தரிசனத்தை ஒட்டி கடலூர் மாவட்டத்தில் இன்று உள்ளுர் விடுமுறை விடப்பட்டு இருந்தது மது மற்றும் மாமிசக் கடைகளை மூடவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டு இருந்தது விழுப்புரம் குடிநீர் பற்றாக்குறையைப் போக்கும் வகையில் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள குளத்திற்கு அருகே திறந்த வெளி கிணறு அமைக்கும் பணிகளுக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் இன்று அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலத்தில் நடைபெற்ற அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டத்திலும் அமைச்சர் கலந்து கொண்டார்

அறுவைச் சிகிச்சை காலத்திலும் புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிகிச்சை பெறும் சமயத்திலும் நோயாளிகளின் ஊட்டச்சத்து நிலவரத்தை உறுதிப்படுத்துவது குறித்து நிபுணர்கள் தங்களின் அறிவு மற்றும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் ஏற்றுமதி சாதனை அளவில் அதிகரித்து இருப்பதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் கூறியுள்ளார் தமிழகத்திலும் புதுவையிலும் தைப்பூசத் திருநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது